நரேந்திர மோடி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் செய்கிறார் மத்திய அரசின் தேசிய கல்விக்கொள்கை வரைவு தேசிய உணர்வுகள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் தயாரிக்கப் பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார்

நக்வி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மக்களின் வரிப்பணம் முழுமையாக மக்களுக்குக் கிடைக்க வேண்டும் என்பதே தமது நோக்கம் என்று துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் பிரதமர் திரு

கோழைத்தனமான பயங்கர வாதத்தால் இலங்கையை தோற்கடிக்க முடியாது என்றும் குண்டுவெடிப்பால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து இலங்கை மீண்டும் சிலிர்த்து எழும் என தாம் நம்புவதாகவும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

நரேந்திர மோடியை கொழும்பு விமான நிலையத்தில் இலங்கை பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே மற்றும் மூத்த அதிகாரிகள் வரவேற்றனர்

தொடர்ந்து இலங்கை அதிபர் மாளிகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி க்கு சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா திரு நரேந்திர மோடி க்கு வழங்கிய பகல் விருந்தில் அனைத்து இலங்கை அமைச்சர்கள் மற்றும் மாகாண ஆளுனர்களும் கலந்துகொண்டனர் இலங்கையில் இவ்வாண்டு தேர்தல் ஆண்டாக இருப்பதால் இருதரப்பு ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்தாகவில்லை என்றாலும் இலங்கைத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி க்கும் இடையிலான பேச்சு வார்த்தைகளில் பொருளாதார ஒத்துழைப்பு கடல்சார் பாதுகாப்பு உட்பட பல்வேறு பிரச்சனைகள் விவாதிக்கப் பட்டன பின்னர் இலங்கையில் உள்ள இந்திய சமூகத்தினரிடையே திரு நரேந்திர மோடி பேசுகையில் ஜனநாயகம் இந்திய உணர்வுகளின் முக்கியப்பகுதி என்றார் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் இந்தியா வின் நற்பெயருக்கு பெருமளவில் பங்களித்திருப்பதாகவும் அவர் பாராட்டினார் முன்னதாக இலங்கை நாடாளுமன்ற எதிர்கட்சித் தலைவர் திரு மஹிந்தா ராஜபக்கேஷ தமிழ்தேசியக் கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தன் ஆகியோரையும் அவர் சந்தித்துப் பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாத்தீவுகள் மற்றும் இலங்கை க்கான தமது பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று மாலை கொழும்பில் இருந்து ரேணிகுண்டா வந்து சேர்ந்துள்ளார் ரேணிகுண்டா வில் பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கூட்டத்தில் உரையாற்றிய பின்னர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அவர் தரிசனம் செய்கிறார் பிரதமர் திரு

சுஷ்மா ஸ்வரா ஜின் விமானத்திற்கு பாகிஸ்தான் அரசு சிறப்பு அனுமதி அளித்ததும் குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு வெளியிட்டுள்ள தேசிய கல்விக்கொள்கை வரைவு தேசிய உணர்வுகள் மற்றும் தேவைகளை அடிப்படையாகக் கொண்டு தயாரிக்கப் பட்டள்ளதாகவும் இந்திய மாணவர்களை உலகத் தாத்திற்கு உயர்த்த இக்கொள்கை உதவிகரமாக இருக்கும் என்றும் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் இன்று பெங்களூரில் சத்தியசாய் உயர்கல்விக் கழகத்தின் பொன்விழாக் கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர் தேசிய கல்விக்கொள்கை வரைவில் தாய்மொழிக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ள அதே வேளை உலகின் பன்மொழச் சூழலில் மாணவர்கள் முன்னேற இதர மொழிகள் பற்றிய அறிவும் அவசியம் என்பதிலும் கவனம் செலுத்தப் பட்டுள்ளதாகக் கூறினார் தேசிய கல்விக்கொள்கை வரைவில் நிபுணர் குழுவினர் வழங்கியுள்ள பரிந்துரைகளை மாணவர்கள் பெற்றோர்கள் கல்வியாளர்கள் மற்றும் நாட்டின் எதிர்காலத்தில் அக்கறையுள்ள அனைவரும் பரிசீலிக்க வேண்டுமென திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தினார்

நக்வி தெரிவித்துள்ளார்

பயணிகளுக்கு ஏற்ற விதத்திலும் மேற்கொள்ள தனி இணையதளம் உருவாக்கப் பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

ஹஜ் பயணிகளின் வசதிக்காக மெக்கா மற்றும் மதினா வில் மருத்துவமனைகள் மற்றும் உடல்நல மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் கூறினார் புதுச்சேரி மக்களின் வரிப்பணம் முழுமையாக மக்களுக்கு சென்றடைய வேண்டுமென்பதே தமது நோக்கம் என்று துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

புதுச்சேரி யை நீர்மிகு பசுமை மாநிலமாக மாற்றுவதே தமது கனவு என்றும் இதற்கு தம்மோடு இணைந்து அனைவரும் பாடுபட வேண்டும் எனக் கேட்டுக் கொள்வதாகவும் டாக்டர்

துணைநிலை ஆளுனரின் பிறந்த நாளுக்கு தலைமைச் செயலர் திரு அஸ்வனிகுமார் டிஜிபி திருமதி சுந்தரி நந்தா உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தனர் ராஜ்நிவா சில் ஏராளமான பொதுமக்களையும் துணைநிலை ஆளுனர் சந்தித்து வாழ்த்துக்களைப் பெற்றுக்கொண்டார்

தமிழகத்தில் ஆண்டுக்காண்டு நீட் தேர்வில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரித்து அவருவதலாக அம்மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் செய்தியலாளர்களிடம் பேசிய அவர் நாட்டிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நீட் தேர்வுக்கு இலவசப் பயிற்சி அளிக்கப்படுவதாகக் கூறினார் நீட் தேர்வில் வெற்றிபெற்ற தமிழக மாணவர்களுக்கு மருத்துவப் படிப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிச்சாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் அஇஅதிமுக எம்பி எம்எல்ஏ க்கள் மற்றும் செய்தித்தொடர்பாளர்கள் கலந்துகொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது

ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே லண்டன் ஒவல் மைதானத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்து முதலில் ஆடும் இந்திய அணி சற்றுமுன் வரை ஓவர்களில் விக்கெட் இழப்பிற்கு ரன் எடுத்திருந்தது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலத்தீவுகள் மற்றும் இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை தாயகம் திரும்பியுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் செய்கிறார் மத்திய அரசின் தேசிய கல்விக்கொள்கை வரைவு தேசிய மற்றும் தேவைகளின் அடிப்படையில் தயாரிக்கப் உணர்வுகள் பட்டுள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு

கிரண்பேடி கூறியுள்ளார்